நிறைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார்

இதுகுறித்து கருத்து தெரிவித்த பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் கர்னல் ராஜேஷ் கலியா ஸ்ரீநகரில் நேற்று இரவு நடைபெற்ற இச்சம்பவத்தில் பாகிஸ்தான் ரானுவம் மற்றும் தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஏழு பேர் கொல்லப்பட்டதாக கூறினார் கடந்த இரண்டு நாட்களாக அமர்நாத் யாத்திரையை சீர்குலைக்கும் வகையில் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாகிஸ்தான் படையினர் பலமுறை ஊடுருவ முயன்றதாக தெரிவித்தார் மாநிலத்தில் பாதுகாப்புப்படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் ஜெய்ஷ் ஏ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த நான்கு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாக அவர் கூறினார் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லைக்கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று இரவு அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதுகுறித்து கூறிய பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் மென்தார் பகுதியில் இரவு எட்டேகால் மணிக்கு இந்த துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக தெரிவித்தார் நமது பாதுகாப்புப் படையினரும் உரிய பதிவடி கொடுத்ததாக அவர் கூறினார் ஜம்மு கத்ரா மற்றும் உதம்பூரிலிருந்து அமர்நாத் யாத்திரை செல்வதற்கு ரயில்களில் முன்பதிவு செய்திருந்த பயனிகளுக்கு வரும் செவ்வாய்க்கிழமை வரை பயணச்சீட்டை ரத்து செய்வதற்கான கட்டணம் வசூலிக்கப்படமாட்டாது என்று ரயில்வேதுறை அறிவித்துள்ளது மற்ற இடங்களிலிருந்து இஇந்த இணர்களுக்கு வருவதற்காக முன்பதிவு செய்திருந்த பயணிகளுக்கும் இச்சலுகை பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது பாதுகாப்பு சூழ்நிலை காரணமாக அமர்நாத் யாத்திரை மேற்கொண்டிருப்பவர்கள் மற்றும் சுற்றுவா பயணிகள் உடனடியாக திரும்புமாறு மாநில அரசு கேட்டுக்கொண்டதையடுத்து இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது

பாதுகாப்பு துறையை நவீனப்படுத்துவதற்கு மத்திய அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் ஐதரபாத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் பாதுகாப்பு துறைக்காள அனைத்து தேவைகளும் உள்நாட்டு தொழில்நுட்பங்களை கொண்டு பூர்த்தி செய்யப்படும் எனத் தெரிவித்தாா் உள்நாட்டில் உற்பத்தி செய்யமுடியாத ஆயுத தளவாடங்கள் மட்டுமே வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் என்று அவர் கூறினார்

சா்வதேச பிராந்திய மற்றும் மண்டலங்கள் அளவில் அமைதி மற்றும் ஸ்தரத்தன்மையை பராமரிக்கும் வகையில் நாட்டின் பாதுகாப்பு கொள்கை இருக்கும் என்று திரு ராஜ்நாத் சிங் தெளிவுப்படுத்தினாா்

புத்தில்லியில் நேற்று தொடங்கிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இரண்டு நாள் பயிலரங்கின் நிறைவு நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார் பயிலரங்கை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து களப்பணியாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் பின்னர் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சித்தாந்தம் மற்றும் எண்ணங்களின் அடிப்படையில் பிஜேபி இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாகக் கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடரந்ந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று திரு மோடி அறிவுறுத்தியதை அவர் சுட்டிக்காட்டினார் இப்பயிலரங்கில் பிஜேபி தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா கட்சியின் செயல் தலைவர் திரு ஜே பி நட்டா ஆகியோர் உரையாற்றினர் நாடாளுமன்றத்திலும் அகுற்கு வெளியேயும் பிஜேபி உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்த பயிற்சி இப்பயிலரங்கில் மேற்கொள்ளப்படுகிறது நாட்டில் உள்ள அனைத்து குக்கிராமத்திலும் வசிக்கும் மகளிருக்கு ஊட்டச்சத்து அளிப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கூறியுள்ளார் இதற்காக ஒவ்வொரு வீட்டிலும் உள்ள மகளிரை சந்தித்து ஊட்டச்சத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தூய்ஸம இந்தியா பெண்குழந்தைகளை பாதுகாப்போம் அவர்களுக்கு கற்பிப்போம் உள்ளிட்ட திட்டங்கள் போன்று ஊட்டச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து இன்மையால் ஏற்படும் பிரச்சினைகள் குறித்த விழிப்புணர்வை தேசிய இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் என்று திரு வெங்கைய்யா நாயுடு தெரிவித்தார்

அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த பேட்டியில் சமூகத்தில் அனைத்துபிரிவு மக்களும் பயன்பெறும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தாா்

மக்களின் நம்பிக்கைக்கு உகந்த வகையில் அகில இந்திய வானொலி சேவையாற்றி வருவதாக அவர் கூறினார் தனியார் பண்பலை வானொாலிகள் அகில இந்திய வானொலியின் செய்திகளை ஒலிபரப்பலாம் என்றும் அவர் தெரிவித்தார்

இத்தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எழுதிய கடிதத்திற்கு பதிலளித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் டெஹ் ரானில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் கப்பலில் உள்ள பதினெட்டு பேரையும் சந்தித்துப் பேசியிருப்பதாகக் குறிப்பிட்டுள்ளார் இவர்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியத்தடன் இருப்பதாகவும் அவர்களுக்குத் தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்தப் பிரச்னைக்குத் தீர்வு காண்பது குறித்து ஈரான் அதிகாரிகளுடன் இந்தியா தொடர்பு கொண்டுள்ளதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உன்னாவ் வில் வன்கொடுமைக்கு ஆளானா பென் பயணம் செய்த கார் விபத்துக்குள்ளானது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள லாரி ஒட்டுநர் மற்றும் அவரது உதவியாளரிடம் சிபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினார்கள் லக்னோவில் இருந்து தடயஅறிவியல் பிரிவைச்சேர்ந்த சிறப்பு குழுவினர் சும்பவம் நடந்த ரேபரேலி மாவட்டத்தில் உள்ள உள்ளாவிற்கு சென்று அங்குள்ள மக்களிடம் விசாரணை நடத்தினர் மற்றொரு குழுவினர் விபத்தில் காயமடைந்து கிங் ஜார்ஜ் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர் மற்றும் வழக்கறிஞரை சந்தித்து விசாரணை நடத்தினர் இவ்வழக்கில் குற்றம்சாட்டப்பட்டு கைது கெய்யப்பட்டு சிட்டாப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பிஜேபியிலிருந்து நீக்கப்பட்ட சுட்டப்பேரவை உறுப்பினர் திரு குல்தீப் செங்கரிடம் சீபிஐ அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினார்கள்

கிளியா தலைநகர் கோளாக்ரி நகரில் வசிக்கும் இந்திய வம்சாவழியினரிடையே நேற்று அவர் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் குகாதாரம் எபோலா நோய்க்கு எதிரான நடவடிக்கை வேளாண்மை போக்குவரத்து எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய துறைகளில் கினியாவுடன் இணைந்து செயல்படுவது முக்கிய நோக்கமாக உள்ளது என்று தெரிவித்தார்

இதனை மாகாண ஆளுநர் திரு கிரேக் அபாட் உறுதிபடுத்தியுள்ளார் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையிலிருந்து சில மைல் தூரத்திற்கு அப்பால் உள்ள எல் பாஸோ நகரில் இச்சுப்பவம் நடந்தது

முன்று போட்டிகளைக் கொண்ட இத்தொடரின் இரண்டாவது ஆட்டம் இன்று இதே மைதானத்தில் நடைபெறவுள்ளது